அயோத்தி அயோத்தியில் ராமர் கோவில் கட்டும் பணிகளுக்கு நாளை நடைபெற உள்ள பூமி பூஜைக்கான எல்லா ஏற்பாடுகளும் முழு அளவில் செய்யப்பட்டு வருகின்றன

நாளை நடைபெற உள்ள பூமி பூஜையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்க இருக்கிறார் பிரதமருடன் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் நேபாளத்தில் இருந்து மத தலைவர்கள் பலரும் இதில் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது முக்கிய பிரழுகர்கள் சிலரையும் ராம்ஜென்ம பூமி புனித தல அறக்கட்டளை பூமி பூஜைக்கு அழைத்துள்ளது வரலாற்று சிறப்பு வாய்ந்த ராமர்கோவில் பூமி பூஜையை ஒட்டி அயோத்தி நகரம் விழாக்கோலம் பூண்டுள்ளது ராம சங்கீர்த்தனம் பாடுதல் ராமசரித மானஸ் ஓதுதல் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளும் நடைபெற்று சரயூ நதிக்கரையில் படித்துறைகள் அழகுற வருகின்றன அலங்கரிக்கப்பட்டு தீப உற்சவத்திற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை அயோத்தியில் உள்ள அனுமான் கடி கோவிலில் தரிசனம் செய்த பின்னர் ராமஜென்ம பூமியில் கோவில் கட்டுவதற்கான பூமி பூஜையில் கலந்து கொள்வார் ஊரக வளர்ச்சி ஊரக வளர்ச்சி மற்றும் கிராமப்புற வேலை வாய்ப்புகளை பெருக்குவதற்கான இலக்குகளை எட்ட அரசு தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது

மக்கள் அனைவருக்கும் ஊட்டச் சத்து மிகுந்த உணவு கிடைப்பதை உறுதிப்படுத்துவதற்கான தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் முன் எப்போதும் இல்லாத அளவில் திறம்பட்ட முறையில் அமலாகி வருகிறது மத்திய அரசின் ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டை திட்டத்தினால் பொது விநியோக திட்டத்தில் உள்ள கசிவுகள் அடைபட்டு வருகின்றன கிராமங்களில் செயல்படும் குடிசைத் தொழில்கள் மற்றும் சிறு நெசவு கூடங்களுக்கு சிறப்பு நிதி உதவி திட்டம் மூலம் உதவிகள் வழங்கப்படுவதால் கிராமப்புற மக்களின் வருமானம் மேம்பட்டுள்ளது பிரதமரின் கிராமச் சாலைகள் திட்டத்தின் கீழ் பெரும் எண்ணிக்கையிலான கிராமங்களில் சாலைகளும் அமைக்கப்பட்டு வருகின்றன மத்திய ஜல் சக்தி அமைச்சகத்தின் முயற்சிகளை ஒருங்கிணைத்து கிராமப்புறங்களில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் பாதுகாப்பான குடிநீர் வழங்க இயக்க ரீதியில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது வெங்கைய நாயுடு உச்சநீதிமன்றம் மற்றும் இதர நீதிமன்றங்களில் வழக்குகள் அதிக எண்ணிக்கையில் நிலுவையில் இருப்பதால் நீதி வழங்கும் நடைமுறைகள் விரைந்து மேற்கொள்ளப்படுவதை அரசும் நீதித் துறையும் உறுதிப்படுத்த வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு கூறி உள்ளார் ஆந்திரப் பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படும் டாக்டர் அம்பேத்கார் சட்டக் கல்லூரியின் பவளவிழா மெய்நிகர் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் வழக்காடும் செலவு அதிகரித்து வருவதால் செலவை குறைப்பதும் அவசியம் என்றார் தெளிவாகவும் எளிமையானதாகவும் இருக்க வேண்டியது அவசியம் என்றும் குடியரசு துணைத் தலைவர் கூறினார்

மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரைச் சேர்ந்த பிரதீப் சிங் சிவில் சர்வீஸ் தேர்வில் முதலிடம் பெற்றுள்ளார் பெண் போட்டியாளர்களில் பிரதீபா வர்மா முதலிடம் பிடித்துள்ளார்

மல்லாடி புதுச்சேரியில் தனியார் மருத்துவமனைகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு அதன் அடிப்படையில் கொரோனா வைரசால் பாதிக்கப்பட்டவர்களில் சிலரை அங்கு அனுமதித்து இருப்பதாக சுகாதார அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் தெரிவித்துள்ளார் இன்று இது தொடர்பாக வீடியோ பதிவு ஒன்றை வெளியிட்ட அவர் கடந்த சில நாட்களாக புதுச்சேரியில் அதிக அளவு பாதிப்புகள் கண்டறியப்பட்டு வருவதால் மக்கள் முழு எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார்

இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது